தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தினத்தன்று கோவிட் நோயாளிகள் கடைசி ஒருமணி நேரத்தில் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு சத்யபிரத சாகு கூறியுள்ளார்

சிறுதானியங்களை முன்னெடுத்துச் செல்வதில் இந்தியா முன்னொடி நாடாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

ஆந்திரமாநிலம் திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகத்தின் நிறுவனநாள் கொண்டாட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டின் வளர்ச்சி கட்டமைப்பில் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக சுட்டிக்காட்டினார்

வலுவான கல்வி அமைப்பு தொழில் வளர்ச்சி இணைப்பை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியஅவர் பொறியியல் மாணாக்கரின் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் கடந்தகாலம் சிறப்பான கல்வி கட்டமைப்பை உள்ளடக்கியது என்று நம்நாட்டின் கூறிய அவர் மீண்டும் அப்பெருமையை நிலைநாட்டி அறிவுசார் மற்றும் கல்விசார் மையமாக நம்நாட்டை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்

சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை தென்காசி திண்டுக்கல் தேனி மதுரை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை தஞ்சை புதுக்கோட்டை ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நேர்காணல் நிறைவடைந்துள்ளது நேர்காணலுக்கு பின்னர் வேட்பாளர் பட்டியலை இறுதிசெய்யும் பணிகளை அஇஅதிமுக மேற்கொள்ளும் இந்நிலையில் அஇஅதிமுக பிஜேபி இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இன்றும் நடைபெறுகின்றன தொகுதி பங்கீடில் திமுக காங்கிரஸ் இடையே இழுபறி நிலை நீடிப்பதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் மேலிடப் பொறுப்பாளர் திரு தினேஷ்குண்டுராவ் இன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார் இதனிடையே திருச்சியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை திமுக வின் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது

பொன்னையா இன்று நேரில் ஆய்வு செய்து அனுப்பி வைத்தார்

உதகையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு குறைவாக இருந்த பகுதிகள் கண்டறியப்பட்டு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும் என்றார்

வேளாண் விஞ்ஞானிகளுக்கு படைப்பாற்றல் திறன்கொண்ட வாய்ப்புகளுக்கும் ஆராயச்சிகளுக்கும் ஸ்டார்ட் அப் திட்ட செயல்பாடுகளுக்கும் இது வழிகோலுவதாக கூறினார்

நாளை நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் சுமித் ஸ்பெயினின் ஆல்பர்ட் உடன் மோதுகிறார்